இதில் அதன் தலைவராக திரு நரேந்திரமோடி தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார்

உயர்நிலைக் குழுக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

எடைகொண்ட குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்ப்பட்டது

எதிர்கொள்கிறது

வென்றது மக்களவை தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்துள்ள நிலையில் மத்தியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன

இந்த கூட்டத்தில் பிஜேபி நாடாளுமன்ற கட்சித் தலைவராக பிரதமர் திரு நநரேந்திரமோடி தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் அத்ன தலைவராகவும் திரு நரேந்திரமோடி தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் இதன் பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே பிரதமர் உரையாற்ற உள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னர் திரு நரேந்திரமோடி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே பிரதமர் பதவியேற்பதற்கான நாள் குறித்து பிஜேபி ஆலோசனை நடத்தி வருவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியை அடுத்து திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ஆகியோர் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு எல் கே அத்வானி திரு முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை நேற்று சந்தித்து ஆசி பெற்றனர் நாளை குஜராத் செல்லும் பிரதமா் திரு நரேந்திரமோடி அவரது தயாாரை சந்தித்து ஆசிபெறவுள்ளாா் பின்னர் நாளை மறுநாள் வாரணாசி செல்லும் அவர் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவுள்ளார்

புதுதில்லியில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் ஆவோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று புதுதில்லி சென்றடைந்தனர் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் குழுக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது மக்களவைத் தேர்தலில் தஏற்பட்ட தோல்விக்கான காரணங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பவுள்ளது இக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தேர்தல் தோல்விக்குப் பொறுப்பேற்று தமது பதவியை ராஜிநாமா செய்ய விருப்பம் தெரிவித்தாா் இருப்பினும் திரு ராகுல்காந்தி யின் ராஜிநாமாவை கட்சி நிராகரிக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தோ்தல் ஆணையத்தின் முழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில நடைபெறவுள்ளது மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்ற வேட்பாளர்களின் பட்டியடில் இக்கூட்டத்தில் இறுதி செய்யப்படவுள்ளது இதன் பின்னர் இந்த பட்டியல் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திடம் சமா்ப்பிக்கப்படவுள்ளதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள்காட்டி பிடிஐ தெரிவிக்கிறது

இதில் சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடா்ந்து அக்கட்சியின் நாடாளுமன்றக் குழுக் கூட்டமும் நடைபெறவுள்ளது பின்னர் இன்று மாலை திரு ஜெகன்மோகன்ரெட்டி ஆந்திர மாநில ஆளுநர் திரு நரசிம்மனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளார் பதவியேற்பதற்கு முன்னதாக திரு ஜெகன்மோகன்ரெட்டி புதுதில்லி சென்று பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒடிஸாவின் முதலமைச்சராக திரு நவின் பட்நாயக் மீண்டும் பதவியேற்க உள்ளார் பிஜூ ஜனதாதள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை புவனேஸ்வரில் கூடி திரு நவின் பட்நாயக்கை அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கவுள்ளது இதன் பின்னா் ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவா் உரிமை கோரவுள்ளாா்

ஃபோனி புயல் காரணமாக எளிமையான முறையில் பதவியேற்பு விழாவை நடத்தவும் திரு நவின் பட்நாயக் திட்டமிட்டுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

மூன்று மாடிகளைக் கொண்ட அந்த கட்டிடத்தின் மேற்கூறையில் நடத்தப்பட்ட வடிவமைப்பு மற்றும் வரைகலை தொடர்பான வகுப்பறையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அஙகிருந்து வருமை் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்கள் விபத்தில் சிக்கி டிஉயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குஜராத் முதலமைச்சர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார் இதற்கிடையே அகமதாபர் ராஜ்கோட் வதோதரா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டு வந்த டியூஷன் வகுப்பறைகளை மூடுமாறு அம்மாநில அரசு உத்தரவிட்டுளளது

ஜம்மு கஷ்மீரில் இன்று நிலச்சரிவு ஏற்பட்டது ஜம்மு புநீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ரம்பன் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அதிகாலை இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த மனழயே இதற்குக் காரணம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் காரணமாக இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டள்ளது மாற்றுப்பாதையில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திராவிட இயக்கத்தை யவராலும் வீழ்த்த இயலாது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்திலும் இது சட்டப்பேரவையிலும் மக்கள் நலனுக்காக திமுக குரல் கொடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் பெற்ற வெற்றி வியூகத்தை பிற மாநிலங்களிலும் செயல்படுத்த திமுக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றிபெற்ற திமுக வேட்பாளர்கள் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று கருணாநிதி மற்றும் அணாணவின் நினைவிடத்திற்குச் சென்று மலரஞ்சலி செலுத்தினர்

ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் இதற்கான சோதனை நடத்தப்பட்டதாகவும் இலக்கினை குண்டு துல்லியமாக தாக்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இலங்கையில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை அடுத்து அந்நாட்டில் பயணம் மேற்கொள்வதற்கு பல்வேறு நாடுகள் விதித்திருந்த தடையை விலக்கிக் கொள்ளுமாறு பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பில் வெளிநாட்டு தூதர்களுடன் நேற்று நடத்தப்பட்ட ஆலோசனையின்போது அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் இலங்கையின் பாதுகாப்பு சூழல் தற்போது மேம்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக இயல்பு வாழ்க்கை எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு நாடுகள் கற்றுலா பயணிகள் இலங்கை செல்வதற்கு விதித்திருந்த தடைகளை விலக்கிக் கொள்ளுமாறும் திரு ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டார் சவுதி அரேபியா ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்டிற்கு எட்டு புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்க உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது உளவு கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்கான நவீன கருவிகளும் இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவிற்கு ஆயுதங்களை வழங்க வகை செய்யும் வகையில் அது தொடர்பான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஈரானுடனான உறவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது முதுநிலை பொறியியல் படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகமண்டலத்தில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு அங்கமாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இரண்டு நாள் பழக்காட்சி இன்று தொடங்கியது

லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது

மேரிகோம் சிவதாபா சரிதாதேவி நன்மன்தன்வார் ஆகியோர் தத்தம் பிரிவுகளில் தங்கப்பதக்கங்களை வென்றனர்